கட்சித்தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு

வேலார் மக்களவைத் கொகுதி அஇதிமுக வேட்பாளராக புகிய நீதிக்கட்சித்தலைவர் திரு

சண்முகமும் திமுக வேட்பாளராக திரு கதிர் ஆனந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இந்தியா தனது கடைசி ஆட்டத்தில் இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது

உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாரதீய ஜனசங் நிறுவனர் ஷ்யாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளை முன்னிட்டு பிஜேபி யின் புதிய உறுப்பினர் சோ்க்கை முகாமை இன்று துவக்கி வைத்துப் பேசுகையில் இதனை தெரிவித்தார் உருவாக்கும் வகையில் நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவை புதிய வெளியிடப்பட்டுள்ள ஏராளமான திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை தொண்டர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் முன்னதாக உறுப்பினர் சேர்க்கைக்கான இலவச தொலைபேசி எண்ணை பிரதமர் வெளியிட்டார் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்ததோடு பின்ன் அங்கு வாரணாசி விமான நிலையத்தில் முன்னாள் பிரதமர் லால்பகதூர் சாஸ்திரியின் திருவுருவ சிலையையும் பிரதமர் திறந்து வைத்தார்

சண்முகம் மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளார்

அதேபோல் திமுக வேட்பாளராக திரு

முகமது ஜான் மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூர் நகர கழகச் செயலாளர் திரு

இதனிடையே மாநிலங்களவைக்கு திமுக சார்பில் போட்டியிடும் திரு

சண்முகம் திரு

வில்சன் மற்றும் மக்களவைத் தோதல் ஒப்பந்தத்தின்படி சார்பில் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு மதிமுக பொதுச்செயலர் திரு

கோ ஆகியோர் சட்டப்பேரவைச் செயலரிடம் இன்றுகாலை மனு தாக்கல் செய்தனர்

எடப்பாடி கே

வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள அனைத்துக்கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

செல்லூர் கே ராஜு இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதேபோல் செல்லூர் கண்மாய் குடிமராமத்து திட்டத்தின்கீழ் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் இன்று துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நாகராஜ் மாநகராட்சி ஆணையர் திரு விசாகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

முன்னதாக காரிமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட அடிலம் சிக்கதிமனஹல்லி ஏரியில் குடிமராமத்து பணிகளையும் அவர் துவக்கி வைத்தார்

சிறந்த கல்வியை வழங்க பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பான கல்விக்கான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார்

பாஸ்கரன் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

கடற்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் கொச்சியில் அவர் மேற்கொள்ளும் முதல் ஆய்வாகும் இது

திரிபாதி தலைமையில் மேற்கு மண்டல காவல்துறையினர் கூட்டம் கோவையில் இன்று நடைபெற்றது மேற்கு மண்டலத்தில் சட்டம் ஒழுங்கு குற்றத்தடுப்பு நக்சல் நடமாட்டம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்தக்கூட்டத்தில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு பெரியய்யா கோவை சரக காவல்துறை தலைவர் திரு

ராமதாஸ் மக்கள் தொகைப்படி மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளை அதிகரிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர்

தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பாரதி புத்தகாலயம் மற்றும் கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது

அன்றைய தினம் கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெறுவதால் கால்நடை வளர்ப்போர் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அரையிறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா இந்தியா இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் தகுதிபெற்றுள்ளன